புத்தாண்டையொட்டி முதலமைச்சர் திரு எடப்பாடி கே

தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் முதலீட்டு வாய்ப்புகள் சிறப்பு கூட்டங்கள் இன்று நடைபெறுகிறது

மாநிலங்களவை இன்று கூடியதும் அஇஅதிமுக உறுப்பினர்கள் அவையின் மையப்பகுதியில் குழுமி மேகதாது அணை பிரச்சினையை எழுப்பி தமிழகத்திற்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று கோஷமிட்டனர் சில திமுக உறுப்பினர்களும் இதே கோரிக்கையை வலியுறுத்தினார்கள் மாநிலங்களவை துணைத்தலைவர் திரு ஹரிவன்ஷ்ச் அஇஅதிமுக உறுப்பினர்களை இருக்கைக்கு திரும்புமாறு கோரியதை யாரும் செவிமடுக்கவில்லை அப்போது குறுக்கிட்டு பேசிய எதிர்கட்சித்தலைவர் திரு

இப்பிரச்சினை அஇஅதிமுக விற்கும் மத்திய அரசிற்கும் இடையிலானது என்றும் அவர் கூறினார்

முன்னதாக முன்னாள் உறுப்பினரும் திரைப்பட இயக்குநருமான மிர்னால் சென் மறைவிற்கு அவையில் அஞ்சலி செலுத்தப்பட்டது

அவையில் இன்று பிற்பகல் முத்தலாக் தடை மசோதா தாக்கல் செய்யப்படும் ் என எதிர்பார்க்கப்படுகிறது

பேல் போர் விமான பேரத்தில் ஊழல் நடைபெற்றதாக கூறப்படுவதை உள்துறை அமைச்சர் திரு

மக்களவையில் கேள்வி நேரத்திற்கு பின்னா் பேசிய அமைச்சா் ஒரு பொய்யை மீண்டும் மீண்டும் கூறுவதன் மூலம் அது மெய்யாக மாறாது என்றும் குறிப்பிட்டார் இவ்விசயத்தில் அரசு விவாதத்திற்கு தயாராக இருந்த போதிலும் காங்கிரஸ் ஏன் இதில் பங்கேற்க மறுப்பதாக அவர் கேள்வி எழுப்பினார் முன்னதாக ர

பேல் பேரம் தொடர்பாக கூட்டு நாடாளுமன்ற குழுவின் விசாரணையை காங்கிரஸ உறுப்பினர் திரு மல்லிகார்ஜுன கார்கே வலியுறுத்தியதோடு போர் விமானம் கொள்முதல் தொடர்பான விலையை தெரிவிக்க ஏன் முன்வரவில்லை என்று கேள்வி எழுப்பினார்

பேல் போர் விமானங்கள் வாங்கப்பட்டிருப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார்

சென்னை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் எனவே எதிர்கட்சிகள் இதனை எதிர்ப்பது தேவையற்றது என்றும் குறிப்பிட்டார் ஆனால் அனைத்து பெண்களுக்கு சம உரிமை கிடைக்க வேண்டும் என்பதே பிஜேபியின் நிலைப்பாடு என்றும் அவர் தெரிவித்தார் பிளாஸ்டிக் தடையை எதிர்த்து தமிழகத்தில் கடைகளை மூடுவது முறையற்றது என்று கூறிய அவர்

பெட்ரோல் டீசல் விலை இன்னும் குறைவதற்கான வாய்ப்பு இருப்பதாக அவர் குறிப்பிட்டார்

நரேந்திரமோடி இந்திய அறிவியல் மாநாட்டை பஞ்சாப் மாநிலம் ஜலந்தரில் வரும் வியாழக்கிழமை தொடங்கிவைக்கிறார் வருங்கால இந்தியா அறிவியல் தொழில்நுட்பம் என்ற கருப்பொருளை கொண்டு நடைபெறும் இந்த அறிவியல் மாநாட்டில் அறிவியலாளர்கள் ஆராய்ச்சியாளர்கள் பள்ளி மாணாக்கர் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர்

பிரதமர் திரு நரேந்திரமோடி பிஜேபி தலைவர் அமைச்சர்கள் மாநிலத்தலைவர்கள் பங்கேற்கும் இக்கூட்டத்தில் வரும் நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்வது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளன

எடப்பாடி கே பழனிச்சாமி தமிழக மக்களுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டுள்ளார் மலரும் புத்தாண்டு தமிழக மக்களுக்கு புதிய எழுச்சியையும் வளர்ச்சியையும் வழங்கும் ஆண்டாக விளங்கட்டும் என அவர் வாழ்த்தியுள்ளார்

சரோஜா தெரிவித்துள்ளார்

சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் கல்லூரி மாணாக்கரிடம் சுயதொழில் குறித்த விழிப்புணா்வை ஏற்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் இந்நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர் திரு

அன்பழகன் தெரிவித்துள்ளார்

எந்த தொழில் தொடங்கினாலும் ஒரு மாதத்திற்குள் அதற்கான அனுமதியை மாநில அரசு வழங்குவதாகவம் அவர் எடுத்துரைத்தார்

மத்திய மாநில அரசுகளின் பங்களிப்புடன் உணவு பதப்படுத்துதல் தொடர்பான நிறுவனங்களை அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார்

வி சண்முகம் தலைமையில் இக்கூட்டம் நடைபெற்றது

சண்முகம் கூறியிருக்கிறார் விழுப்புரத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஜெயலலிதாவின் மரணம் தொடர்பாக காவல்துறை சிறப்புக்குழுவை நியமித்து சுகாதாரத்துறை செயலர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் மற்றும் முன்னாள் தலைமை செயலர் ராம் மோகன் ராவ் ஆகியோர் மீது விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று கூறினார்